முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சுற்றுலா பண்பாடு அறநிலைய துறைகளின் சார்பில் பல கோடிருபாய் பெருமான கட்டிடங்களையும் திட்டங்களையும் காணொலி மூலம் துவக்கி வைத்துள்ளார்

தொடங்கப்பட்டிருப்பதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் இன்று திருச்சி முக்கொம்பு வந்தடைந்தது

காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் தரிசனம் இன்றுடன் நிறைவடைகிறது

எடப்பாடி கே

பதிவுத்துறையில் நகர்ப்புற பகுதிகளில் ஆவணப் பதிவு செய்தவுடன் பட்டா மாறுதலுக்கான படிவங்களை கணிணி மூலம் மாற்றம் செய்யும் மென்பொருள் விரிவாக்கத் திட்டத்தையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார்

கேமரா செயல்பாடுகளையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு

வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் புதிய வழித்தடங்களில் பேருந்துகளை கொடியசைத்து துவக்கிவைத்தப் பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்புதிய பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் விண்ணப்பித்து சேர்ந்து கொள்ளலாம் என்றார்

காரிமங்கலம் பெண்கள் அரசு கலைக்கல்லூரி மற்றும் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியில் புதிதாக ஒருபாடப்பிரிவு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் பாலக்கோடு சர்க்கரை ஆலையில் இயங்கிய சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரி அரசு கல்லூரியாக அறிவிக்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக சுட்டிக் காட்டினார் மாணவர்கள் கல்லூரிகளுக்கு சென்றுவர வசதியாக பென்னாகரத்திலிருந்து பாலக்கோட்டிற்கு இயக்கப்படும் அரசு பேருந்து வெள்ளிச்சந்தை வரை நீட்டிக்கப்பட்டு இயக்கப்படுவதாகக் குறிப்பிட்டார் மேலும் தர்மபுரியிலிருந்து ஓசூர் வழியாக செல்லும் அரசு பேருந்து ஜக்கசமுத்திரம் வழியாக இயக்கப்படுவதாக அவர் கூறினார்

ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இதனை தெரிவித்தது இம்மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பு சிறிதுகாலம் நீதிமன்றம் காத்திருக்கும் என்று கூறிய நீதிபதிகள் தற்போது ஜம்மு காஷ்மீரின் நிலைமை மேம்பட்டு வருவதாகவும் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்றும் தெரிவித்தனர்

இதையொட்டி புதுதில்லி சதைவ் அடலில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி அமைச்சர்கள் திரு அமித்ஷா திரு

தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் பக்தி கீதங்களும் இசைக்கப்பட்டன

இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு

இதனிடையே டெல்டா மாவட்டங்களில் பாசனவசதிக்காக நாளை கல்லணை திறக்கப்படுகிறது மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு

துரைக்கண்ணு கல்லணையை திறந்து வைக்கிறார்

பவானி சாகர் பவானிசாகர் அணையிலிருந்து நன்செய் பாசனத்திற்காக கீழ்பவானி சென்னசமுத்திரம் கிளைகால்வாய்களில் இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டது

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளுமாறு ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ஆய்வுக் கூட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் நீர் சேமிப்புப் பணிகளை வட்டார அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாவட்ட நீர் மேலாண்மை அலுவலர் திரு

நாமக்கல்லில் இன்று நடைபெற்ற ஜல்சக்தி பணிமனையில் உரையாற்றிய அவர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் நீர் சேமிப்புப் பணிகளில் முக்கிய பங்காற்ற வேண்டுமென்றும் கோரினார்

சாந்தா இன்று தொடங்கி வைத்தார்

சிவகங்கை மாவட்டத்தில் தொழில் தொடங்க கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன்பெற தகுதியுடைய பிற்பட்ட சீர்மரபினர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு